விற்பனை கூட்டமைப்பு நாடுகள் முடிவெடுத்துள்ளன

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

தெலங்காளா மற்றும் ராஜஸ்தான் தேர்தல்களின்போது பணம் செலுத்தி செய்தி வெளியிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தில்லி தேர்தல் ஆணையத்தில் பிஜேபி தலைவர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி ஆகியோர் இதற்கான புகாரை வழங்கினர்

இது தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயல் என்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டில் தனித்துவம் வாய்ந்த வேளாண் கட்டமைப்பால் புதிய தொழில்நட்பத்தை பயன்படுத்தி பயிர் சாகுபடியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கரேஷ் பிரபு கூறியுள்ளார் பளாதியில் புதிய தொழில் தொடங்குவோருக்கான கடனுதவிக்கான உச்சிமாநாட்டில் பேசிய அவர் வேளாண் துறையில் தொழில் தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு மூலதனமாக புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

மத்திய வீடு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இந்த பங்குகளை விற்றுள்ளதாக அதிகாரிகள் கூறிபுள்ளனர் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு மாதங்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதவீடுகள் ார்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியிருக்கிறார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கடந்த மாநாட்டை விட அதிக முதலீடு கிடைக்கும் என்றார் உலகில் சீனாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மட்டுமே மனித வள திறன் அதிகமாக இருப்பதால் பல்வேறு நாடுகள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த முடிவை எண்ணெய் விற்பனை நாடுகள் மேற்கொண்டுள்ளன எளினும் பிரதுர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஆகியோரின் கோரிக்கையை ஏற்று கச்சா எண்ணொய் பொருட்களின் விலை குறைப்பு குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்படும் என சவுதி அரேபியா கூறியுள்ளது

நான்காவது வாரத்தில் அந்த நிலை மாறி அன்னிய செலாவணி இருப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

சீனாவின் கூவே மற்றும் ஸிட்டி ஆகிய நிறுவனங்களில் தொலைத்தொடர்பு பொருட்களுக்கு தடை விதிக்க ஜப்பான் அரசு ஆலோசித்து வருகிறது வரும் திங்கட்கிழமை இது தொடர்பாக அரசு விதிகளில் மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிறுவனங்களின் பொருட்களுக்கு தடை விதிக்குமாறு அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை கேட்டுக்கொண்டதை அடுத்து ஜப்பான் இந்த முடிவை எடுக்கவுள்ளது சீனாவின் கூவே மற்றும் ஸிட்டி நிறுவனங்கள் தங்களுடைய கருவிகளில் வைரஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இணைய தகவல்களை திருடுவதாக அமெரிக்கா குற்றம்சாட்டியுள்ளது இதனை அடுத்து அரசு நிறுவனங்களில் இந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை கணிசமான அளவுக்கு அதிகரிக்க ஜப்பான் அரசு முடிவு செய்துள்ளது

இவங்கை நாடாளுமன்றத்தைக் கலைத்து அந்நாட்டின் அதிபர் திரு சிறிசேனா உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான தீர்ப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது

இவங்கை வரவாற்றில் உச்சநீதிமன்ற அமர்வு நீண்டநேரம் விசாரித்த மனுக்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இலங்கையில் திடீரென பிரதமர் பதவியிலிருந்து திரு ரணில் விக்கிரமசிங்கேயை நீக்கிவிட்டு முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்சேயை அப்பதவியில் அதிபர் திரு சிறிசேனா நியமித்தார் ஆனால் ராஜபக்சேவால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் நாடாளுமன்றத்தைக் கலைத்து அதிபர் உத்தரவிட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது உலகின் ஒட்டுமொத்த ஜனதொகையில் பாதிக்கும் அதிகமாளோர் இணையதளத்தை பயன்படுத்தி வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது

ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

இதன் மூலம் ஆஸ்திரேலியா காலிறுதிக்கு நேரடியாக தகுதி பெற்றது

மைதானம்ஈரப்பதம் காரணமாக ஆட்டம் சற்று தாமதமாக தொடங்கியது

நெட் சென்னையில் நடைபெறும் ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கேரளா திணறி வருகிறது